நாளைமுடிவடைகிறது

போடப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது

தாழ்வுப் பகுதியாகமாறக்கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனிவிரிவானசெய்திகள் அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஏப்ரல் ஒன்றாம் தேதிநடைபெறஉள்ள இரண்டாம் கட்டசட்டப் பேரவைத் தேர்தலுக்கானபிரச்சாரம் நாளையுடன் முடிவடைகிறது

இப்பகுதிகளில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகசட்டப்பேரவைதேர்தல் வாக்குப்பதிவுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகமாநிலதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்தியபிரதாசாகுதெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதற்கானபணிகளில் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளதாககூறினார்

தமிழகசுட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஒருவாரம் மட்டுமேஉள்ளநிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது சென்னையின் பல்வேறுதொகுதிகளில் அஇஅதிமுகமற்றும் கூட்டணிக் கட்சிவேட்பாளர்களுக்குஆதரவு கோரி அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடிபழனிசாமிபிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் பிஜேபிமாநிலசட்டமன்றதேர்தல் பொறுப்பாளரும் மத்தியஅமைச்சருமானதிருவிகேசிங் மதுரைவடக்குதொகுதியில் போட்டியிடும் தமதுகட்சிவேட்பாளரைஆதரித்துதீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் திண்டுக்கல்லில் அமமுகபொதுச் செயலாளர் திரு டிடிவிதினகரனும் திருவண்ணாமலைமாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திரு சீமானும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

வர்த்தகம் முதலீடுபோன்றவற்றில் பரஸ்பரநம்பிக்கையைஉறுப்பு நாடுகளுடன் ஏற்படுத்தும் முயற்சிகளை இந்தியதரப்பில் மேற்கொள்ளடாக்டர் ஜெய்சங்கர் திட்டமிட்டுள்ளார் ஆசிய இஸ்தான்புல் மண்டலத்தில் உள்ளநாடுகளுக்கிடையேபோக்குவரத்துகட்டமைப்பைமேம்படுத்தவும் பொருளாதாரஒருங்கிணைப்பைஏற்படுத்தும் முயற்சியிலும் இந்தியவெளியுறவு அமைச்சர் ஈடுபடஉள்ளார் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியநகரங்களுக்கும் இடையேசரக்குபோக்குவரத்திற்கானகட்டமைப்பு ஈரானில் சபஹார் துறைமுகத்தைசெயல்பாட்டிற்குகொண்டுவருவதஉள்ளிட்டமுக்கியவிஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் அவர் விவாதிக்கஉள்ளார் ஆப்கானிஸ்தானில் அமைதி முன்னேற்றம் மற்றும் ஸ்சிரத்தன்மையைஉறுதிசெய்வதற்குசர்வதேசரீதியில் ஆக்கப்பூர்வமானநடவடிக்கைகளை இந்தியாமேற்கொண்டுவருகிறது தஜிகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரிடம் உறவுகள் மண்டலஒத்துழைப்பு இருதரப்பு உள்ளிட்டமுக்கியவிஷயங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்கஉள்ளார் தேசியதலைநகர் தில்லிபிரதேசஅரசுதிருத்தச் சுட்டத்திற்குகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்ததிருத்தச் சுட்டத்தின்படிசுட்டப் பேரவையில் நிறைவேற்றப்படும் எந்தசுட்டத்திலும் அரகஎன்றசொல் துணைநிலைஆளுநருக்குபொருந்தவகைசெய்கிறது

இத்தொடர்பாகபிரதமர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் செய்தியில் தேர்வைஎதிர்கொள்ளும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கான புதிய யுக்திகள் அந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருப்பதாகதெரிவித்துள்ளார் நமோ இணையதளத்திலும் இந்த புத்தகத்தைபதிவிறக்கம் செய்துபடிக்கலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அனுபவங்களும் இதில் தரப்பட்டுள்ளன தேர்வைஎதிர்கொள்ளும் மாணவர்கள் தங்களைமனஅழுத்தத்தில் இருந்துவிடுவித்துக் கொண்டு செயல்படுவதற்கானஅனைத்துஅம்சங்களும் புதியபதிப்பில் இடம் பெற்றிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் வண்ணங்களின் திருவிழாவானஹோலிபண்டிகைநாட்டின் பலபகுதிகளிலும் குறிப்பாகவடமாநிலங்களில் இன்றுசிறப்பாககொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத்தலைவர் பிரதமர் அமெரிக்கதுணைஅதிபர் திருமதிகமலாஹாரீஸ் உள்ளிட்டதலைவர்கள் நாட்டுமக்களுக்குவாழ்த்ததெரிவித்துள்ளனர்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

நெல்லை தென்காசி மேற்குத் தமிழகத்தில் மற்றும் தொடர்ச்சிமலையையொட்டியமாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் லேசானமழைபெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் வறண்டவானிலைநிலவும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அரசுபேருந்தும் மில் தொழிலாளிகளைஏற்றிசென்றவேனும் மோதியதால் இந்தவிபத்துஏற்பட்டது துறையினர் மற்றும் தீயணைப்புப் படையினர் சும்பவ இடத்திற்குவிரைந்துசென்றுமீட்புப் பணியில் காவல் ஈடுபட்டனர் இந்தவிபத்துகுறித்துபட்டிவீரன்பட்டிகாவல் நிலையத்தில் வழக்குப் பதிவு செய்யப்பட்டது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயானநட்புணர்வு கால்பந்துப் போட்டி இன்றுநடைபெறுகிறது